சென்னை அருகே மாமல்வபுரத்தில் நடைபெறும் இரண்டாவது உச்சிமாநாட்டில் அவர் பங்கேற்கிறார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்திய விமானப்படையின் திறளை ஊக்கப்படுத்தும் விதமாக ரஃபேல் போர் விமானங்கள் படையில் சேர்த்துக் கொள்ளப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைக்கள் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார்

வேண்டுமென்று சீனா கூறியுள்ளது

சென்ளை அருகே உள்ள மாமல்வபுரத்தில் நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் சீன அதிபரும் இருதரப்பு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க உள்ளனர் இந்தியாவும் சீனாவும் எல்வைப் பகுதிகளில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பாதுகாக்க வேண்டுமென்று இந்தியாவுக்கான சீன தூதர் திரு ஸுன் வெய் தாங் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள அவர் அண்டை நாடுகளிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவினாலும் அதற்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுகாண மயல வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் எல்லைப்பகுதியில் உள்ள நிலவரங்கள் சற்று கடினமாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்வதற்கு இரு நாடுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கு பேச்சுவார்த்தை மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்ட அவா் சீன அதிபா் திரு லி ஜின் பிங் மற்றும் பிரதமா் திரு நரேந்திரமோடி இடையேயான உச்சிமாநாடு இதற்கு வழிவகுக்கும் என்று நம்புவதாகக் கூறியுள்ளார் சென்னை அருகே மாமல்லபுரத்தில் இரு தலைவர்களும் சந்திக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதம் சீனாவின் அழகிய நகரமான யூஹானில் முதல் உச்சிமாநாடு நடைபெற்றது தண்ணீரையும் எரிசக்தியையும் சேமிக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் தில்லியில் நடைபெற்ற தசரா விழாவில் பேசிய அவர் உணவை வீணாக்கக்கூடாது என்றும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டுமென்றும் வலியுறுத்தினார்

குடும்பங்களில் உள்ள பெண் குழந்தைகளின் சாதனைகளை போற்றும் வகையில் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் இந்திய விமானப்படையில் சிறப்புமிக்க பணியாற்றி வரும் பெண்களை விமானப்படை தினத்தில் பாராட்டுவோம் என்றும் பிரதமர் குறிபிட்டார் பன்முகத் திறன் கொண்ட அதி நவீன ரபேல் போர் விமானம் இந்திய விமானப்படைக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் பிரான்சில் ரஃபேல் போர் விமானத்தை பிரான்சின் டசால்ட் ஏவியேசன் நிறுவனத்திடமிருந்து பெற்றக் கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மற்ற நாடுகளை பயமுறுத்துவதற்காக இந்தியா பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்வதில்லை என்றும் பாதுகாப்புப் படைகளின் திறனை மேம்படுத்துவதற்காகவே நவீன ஆயுதங்கள் வாங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டா் உலகின் நான்காவது பெரிய படைப்பிரிவான இந்திய விமானப்படை பிராந்தியத்தில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் போர் விமான கொள்முதல் மூலம் இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு வியூக்ங்களை வகுப்பதற்கு பிரான்ஸும் இந்தியாவும் ஒருமித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் உலக அமைதி வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் நீடித்த வளர்ச்சிக்கு ஆதரவாக இரு நாடுகளும் எப்போதும் செயல்படும் என்று நம்புவதாக திரு ராஜ்நாத்சிய் தெரிவித்தார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் புதிய வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமின் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் கூறியுள்ளார்

மத்திய அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் முழுமையாக மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்படும் என்றார் எதிர்க்கட்சிகள் வேண்டுமேன்றே குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாகவும் இது அம்மாநிலத்தில் பின்தங்கிய நிலையை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் கஷ்மீர் விவகாரத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண வேண்டுமென்று சீனா கூறியுள்ளது பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கான் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் சீனாவின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கெங் ஸ்வங் இந்தியாவும் பாகிஸ்தானும் கஷ்மீர் உட்பட அனைத்து விவகாரங்களிலும் பேச்சுவார்தை மற்றும் ஆலோசனைகள் மூலமாகவே தீர்வு காண வேண்டுமென்று சீனா விரும்புவதாகக் கூறினாா்

அல்கொய்தா தீவிரவாத அமைப்பின் தெற்கு ஆசிய பிராந்திய தலைவர் அமெரிக்கா தலைமையிலாள போர் விமான தாக்குதலின்போது கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

உமர் வுடன் அந்த அமைப்பின் ஆறு உறுப்பினா்களும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன அஸ்ஸாம் மாநிலம் டின்கக்கியா மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த உல்பா தீவிரவாத அமைப்பின் முக்கிய நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அம்மாவட்ட அஸ்ஸாம் காவல்துறை மத்திய துணை ரானுவப் படையினர் ரானுவம் போன்றவை கூட்டாகச் சேர்ந்து மேற்கொண்ட தேடுதல் வேட்டயின்போது சந்தேகத்திற்கிடமான சப்தோ அஸோம் என்கிற ஜோன்கி போராவை விசாரணைக்கு அழைத்துச் சென்றதாக அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அதிகாரி திரு ஷில்ஆதித்யா ஷெட்டியா கூறியுள்ளார் பாதுகாப்புப் படைகளின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்ததாக ஜோம்கி போரா கூறியதாக திரு ஷெட்டியா தெரிவித்ாா்

சீனாவின் மேற்று மாவட்டமான ஸின் ஷியாங்கில் வாழும் சிறுபான்மையினருக்கு எதிராக அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கை காரணமாக சீன அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் விசாவை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ வெளியிட்டுள்ள செய்தியில் இதனைத் தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநில சுட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக தேர்தல் ஆணையர்கள் இன்று ஆய்வு நடத்தவுள்ளனர் தலைம் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா வும் இதர ஆணையர்கள் திரு அசோக் லவாசா மற்றும் திரு கசில் சந்த்ரா ஆகியோர் இரண்டு நாட்கள் அனைத்து தரப்பினருடனும் ஆவோசனை மேற்கொள்ளவுள்ளனர் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்படும்

தற்போது மிக கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்து வருவதாக அதன் பொதுச்செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கூறியுள்ளார் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் வழங்கப்பட வேண்டிய ஊதியத்தை வழங்க போதுமான அளவு நிதி இல்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் உறுப்புநாடுகள் ஐநா வுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகைகளை உடனடியாக செலுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்